புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று கனகன் ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு ஏரிக்கரையில் மரக் கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்ப் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் புதுவை மக்கள் நீரை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

கீகாம் பகுதியில் உள்ள தரம்தோரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து தீவிரவாதிகளை நெருங்கிய போது தீவிரவாதிகள் மறைவிடத்தில் இருந்து சுடத் தொடங்கியதால் மோதல் ஏற்பட்டது

பாரதீய ஜனதாவின் தாய் கட்சியான பாரதீய ஜனசங் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் சிறந்த தேசபக்தரும் பெருமிதம் மிகுந்த தேசியவாதியுமான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார்

புதுடெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா செயல் தலைவர் திரு

பி நட்டா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜிவ் பிரதாப் ரூடி மற்றும் பல்வேறு மூத்த பிஜேபி தலைவர்கள் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர்

ஆயினும் முந்தைய நூறு ஆண்டுகளுக்கும் மேலான தரவுகளின் படி இந்தியாவில் சில பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மழையின் அளவில் மாற்றம் ஏற்படுவதாகவும் தற்போது வறட்சியான கால கட்டத்திலேயே நாடு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பீகார் மூளைக் காய்ச்சல் நிலவரங்களை மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் புதுடெல்லியில் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் மறுஆய்வு செய்தார்

புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஒத்துழைப்பாக செயல்பட மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் உயிரி தொழில்நுட்ப துறை அணுசக்தி துறையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்துள்ளார்

மத்திய சுகாதார துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்தார்

பட்னாவில் ராஷ்டரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவின் பினாமி சொத்துகளை பறிமுதல் செய்ய வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது

பசுமைப் புதுச்சேரி திட்டத்தின் கீழ் கனகன் ஏரிக் கரையில் மரக் கன்றுகளை நடும் பணியிலும் அவர் ஈடுபட்டார் அவருடன் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் கதிர்காமம் அரசுப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப் பணித் திட்ட மாணவர்களும் இணைந்து இப்பணிகளை மேற்கொண்டனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்ப் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் புதுவையில் மக்கள் நீரை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் நீர் சேமிப்பு மற்றும் மழை நீர் சேகரிப்பு திட்டங்களின் அமலாக்கத்திற்கு தேவை இருப்பதை அரசு அறியும் என்றும் போர்க் கால அடிப்படையில் இத்தகைய திட்டங்களை அமல்படுத்துவதற்கான செயல் திட்டம் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார்

நரேந்திர மோடியிடம் தாம் வலியுறுத்தி இருப்பதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார்

புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க வரைவு மசோதா ஒன்றை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக முதலமைச்சர் மேலும் கூறினார் புதுவையில் அறிவியல் பேரவை ஆசிரியர் சங்கம் அரசு ஊழியர் சம்மேளனம் மாணவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து உருவாக்கியுள்ள கல்வி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தேசிய கல்வி கொள்கை வரைவு பற்றிய சிறப்பு கருத்தரங்கம் நாளை நடைபெற உள்ளது

தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசாரால் வழங்கப்பட்ட பலத்த பாதுகாப்புடன் சென்னையில் இன்று நடைபெற்றது மைலாப்பூர் புனித எப்பாஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இத்தேர்தலில் பாக்யராஜ் நாசர் விஷால் உட்பட பிரபல நடிகர் நடிகைகளும் திரைப்பட கலைஞர்கள் பலரும் வாக்களித்தனர் தேர்தல் நடைபெறும் இடம் நேற்றிரவு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய அனுமதியை தொடர்ந்து கடைசி நேரத்தில் தீர்மானிக்கப்பட்டதால் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் போர் கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன வாக்குபதிவு வீடியோ கேமிரா மூலம் படமெடுக்கப்பட்டு பிரமாண்ட திரையிலும் ஒளிபரப்ப பட்டது தடிகர் சங்கத்தின் தற்போதைய பொதுச் செயலர் விஷால் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேர்தலை ரத்து செய்து சங்கங்களின் பதிவாளர் வெளியிட்ட உத்தாவுக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்து கொள்வதாக கூறினார் வெளியூர்களில் உள்ள நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு தபால் ஓட்டு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுவதை செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டிய போது தபால் ஓட்டுகளை உரிய நேரத்தில் தாங்கள் அனுப்பி விட்டதாகவும் தபால் ஓட்டு கிடைக்காமல் போனதற்கு காரணங்கள் புரியவில்லை என்றும் கூறினார்

ஜே ரமேஷ் தெரிவித்துள்ளார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று கனகன் ஏரியில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு ஏரிக்கரையில் மரக் கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார்